மணலியில் அமைக்கப்பட்டுள்ள கேஸோலைன் கந்தகம் அகற்றும் பிரிவை நாளை காணொலி காட்சி வாயிலாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

தமிழக அரசின் புதிய தொழிற்கொள்கை இன்று வெளியிடப்படுகிறது

முதலீடுகளை ஈர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

விருப்பமனு அளிக்கலாம் என அக்கட்சி அறிவித்துள்ளது

துவங்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையேயான இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை நாளை காணொலி காட்சி வாயிலாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

இதன்மூலம் தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிக் உரத்தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் வர்த்தக ரீதியான வாடிக்கையாளர்களுக்கு ஒஎன்ஜசி யின் எரிவாயு வயல்களிலிருந்து குழாய் வழியாக நேரடியாக எரிவாயு விநியோகம் செய்யப்படும்

இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் குறைவான கந்தகம் கொண்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த கேஸோலைன் மூலம் வாகன புகை குறைந்து தூய்மையான சுற்றுச்சூழலுக்கு வழிவகுக்கும் என சிபிசிஎல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுதவிர

இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்க உள்ளனர் தமிழக அரசின் நடப்பாண்டுக்கான தொழிற்கொள்கை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்கொள்கைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று வெளியிடுகிறார்

சென்னையை அடுத்த ஓரகடம் திருவள்ளுர் மாவட்டம் மணலூர்

அத்துடன் பிசினஸ் டுடே விருதுகளும் இந்த நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட உள்ளது தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பா பெஞ்சமின் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்றனர் தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தொழில் முதலீடுகளை அதிகளவில் ஈர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் இளைஞர்கள் மற்றும் இளம் பென்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் மாநிலத்தில் பள்ளிக் கல்லூரி மாணவர்களின் கற்றல் வாய்ப்புகளை அதிகரிக்கும் விதமாக அரசுப்பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மேலும்

ஏழு சட்டக்கல்லூரிகள்

மேலும்

சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் படையில் பணியாற்றிய அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த வீரன் பொல்லானுக்கு மணிமண்டபம் திருவுருவச்சிலை அமைக்கப்படுவதுடன் அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அரசு வேளாண் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் சாதனை படைத்துள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ஆனால் எதிர்க்கட்சியான திமுக கடந்த காலங்களில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழக அரசின் ஏழைப் பெண்களுக்கான திருமண நிதயுதவி மற்றும் தாலிக்குத் தங்கம் திட்டத்தின் கீழ்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தத் திட்டத்தின் மூலம் ஏழை பெற்றோர்கள் பெரிதும் பயனடைவதாகத் தெரிவித்தார் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் வேலை வாய்ப்புக்காக திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட சமூக நீதியை பாதுகாக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் ஆளும் அஇஅதிமுக அரசு அனைத்துத் தரப்பு மக்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியிருப்பதாகக் கூறினார் மேலும் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்குப் பிறகு திமுக ஆட்சி அமையுமானால் அது வளர்ச்சியில் உச்சத்தை தொடும் அரசாக இருக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து நாளைமுதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அக்கட்சி அறிவித்துள்ளது

புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினரும் இதே தேதிகளில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைகான ஒதுக்கீடு குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் கலந்துரையாடிய அவர்

இரண்டாவது கட்டமாக இம்மாதம் இரண்டாம் தேதிமுதல் முன்களப் பணியாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாககக் கூறினார்

தொலைபேசி வாடிக்கையாளர்களை துன்புறுத்தும் வகையில் செயல்படும் டெலி மார்க்கெட்டிங் அமைப்பினர் மற்றும் தனிநபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த திரிணாமூல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தினேஷ் திரிவேதியின் ராஜினாமாவை மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு ஏற்றுக் கொண்டுள்ளார் கேரளாவில் முதலாவது மெட்ரோநீர்வழிப் பாதை மற்றும் படகுப் போக்குவரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கொச்சியில் நேற்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் நிகழும் மனித உரிமை மீறல் தொடர்பான சம்பவங்கள் குறித்து சென்னையில் உள்ள ஆணையத்தின் தலைமையகம் மற்றும் அதன் பதிவாளரை தொலைபேசியிலோ மின்னஞ்சல் மூலமோ தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என அந்த ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

மகளிர் ஒற்றையர் பிரிவில் நவோமி ஒஸாகா ஸீ சூ வீ யையும் செரினா வில்லியம்ஸ் ஷிமோனா ஹேலப்பையும் எதிர்கொள்கின்றனர்